இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்டுகிறது இன்று மாலை தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் செய்தியாளர் கூட்டத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராணுவம் மற்றும் பாதுகாப்புப் படை வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் சில அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு படை வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதாக தகவல் வந்துள்ளது என்று கூறியிருக்கிறது

பயங்கரவாதத்தை வேரறப்பதற்கு புதிய கொள்கைகளையும் புதிய முறைகளையும் இந்தியா தற்போது பின்பற்றுகிறது என்று அவர் கூறினார்

தீவிரவாதிகளுக்கு எதிராக முந்தைய காங்கிரஸ் அரசு துணிச்சவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் தற்போது தீவிரவாதம் தலை தூக்கியிருக்க வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறினார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானின் பால்கோட்டில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப் படை தாக்குதல் நடத்தி அழித்ததற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டுமென்று எதிர்கட்சிகள் வலியறுத்தி வருவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையாக சாடினார் நாடு முழுவதும் கேந்திரமான அமைப்புகளின் பாதுகாப்பை உறுதிசெய்வதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மிக சிறந்த சேவையாற்றுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இதில் கலந்துகொண்டு பேசிய பிரதமர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இரவு பகலாக மேற்கொள்ளும் கண்காணிப்பு நாட்டின வளர்ச்சிக்கு அரணாக உள்ளது என்று கூறினார் இந்த படையினர் தனிநபர்களிடம் சோதனை நடத்துவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றார் இந்த படையில் சேர்ந்துள்ள பெண்களின் பெற்றோருக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மனிதகுலத்திற்கு சிரமம் ஏற்படும் போதெல்லாம் இந்த தொழில பாதுகாப்பு படையினர் செய்யும் சேவையை நினைவு அவர் கூர்ந்தார்

தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்ட பிரதமர் சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறை மற்றும் தீயணைப்புப்படை வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கவுரவித்தார்

இந்த நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் உள்துறை இணையமைச்சர்கள் திரு கிரண் ரிஜுஜு மற்றும் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹ்ர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமானால் அதற்கான உரிய விலையை அந்நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இநதியா எந்த நாட்டையும் தானாக சீண்டாது என்றும் அதே சமயம் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டல் நடந்தால் சகித்து கொள்ளாது என்றும் உறுதிபட கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான பிஜேபியிள் போரை எந்த சக்தியாலும் தடுத்த நிறுத்த முடியாது என்றும் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறினார் தீவிரவாத அமைப்புக்கு நிதி வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஹரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் மிர்வாயிஸ் உமர் ஃபருக்கை நேரில் விசாரணைக்கு வருமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு சும்மன் அறப்பியுள்ளது பிரிவினைவாத தலைவர் சையத் அவி ஷா கிலானி மகன் நசீன் கிலானியை விசாரணைக்கு ஆஜாகுமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு அவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது பிரிவினைவாத அமைப்புகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கியது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஹுரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் மீர்வய்ஸ் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிதி வழங்குபவர்களின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறியும் முயற்சியாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினர் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியிருக்கிறார் கோஸ்டாரிக்கா தலைநகர் சான்ஜோஸ் நகரில் இந்தியா வம்சாவளியினர் இடையே உரையாற்றிய அவர் உலக முதலீட்டின் மையமாக இந்தியா வளா்ந்து வருகிறது என்றும் வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினா் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கை பங்களிப்பை செலுத்தவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்திய வம்சாவளியினா் தங்கள் அறிவு திறமை காரணமாக எந்த நாட்டுக்கு சென்றாலும் தங்களுக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டி கொள்கிறா்கள் என்றும் அவர் பாராட்டினார்

இந்த தாக்குதலுக்கு அல்கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் இணைந்துள்ள ஜெய்ஷ் உல் அதுல் அமைப்பு உரிமை கோரியிருந்தது இதபோன்ற பயங்கரவாத குழுக்களால் ஈரான் பாகிஸ்தான் உறவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் ஈரான் அதிபர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த திட்டத்தை குஜராத் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் செயல்படுத்தும் என்றும் ஐந்தாண்டு காலத்திற்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை தமிழக முதலமைச்சா ்திரு எடப்பாடி பழனிசாமி முகாம் அலுவலகத்தில் இன்று துவங்க வைத்தார்

இன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஆட்டம் தொடங்கவுள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது முதல் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்திலும் இரண்டாவது போட்டியில் எட்டு ரன்கள் வித்தியாசத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்றது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி இரண்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி பங்கேற்கமாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேகப்பந்து வீச்சாளரான மொகமத் ஷமி காலில் ஏற்பட்ட காரணமாக அவர் இந்த போட்டியில் விளையாடவில்லை அகுற்கு பதிலாக புவனேஷ்குமார் களம் இறக்கப்படுவார் என்று இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் சுஞ்சய் பாங்கர் தெரிவித்துள்ளார்